உள்ளது

ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக திரு ஹேமந்த் சோரன் இன்று பிற்பகல் பதவியேற்க உள்ளார்

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்த பின்னர் அதன் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகும்

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரையை அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் பிரதமர் அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சக யூ டியூப் அலைவரிசைகளிலும் நேரடி ஒலிபரப்பு செய்யப்படும் அனைத்து முக்கிய விவகாரங்கள் குறித்தும் தெளிவான விவாதம் நடத்தப்பட வேண்டியது அவசியம் என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

அரசியலில் தற்போது சாதி மதம் குற்றச்செயல்கள் மற்றும் பணபலம் அதிகரித்து வருவது கவலையளிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்தார் இளம் அரசியல் தலைவர்கள் நன்னடத்தை தகுதி செயல்திறன் போன்ற நற்பண்புகளைப் பின்பற்றி நாட்டிற்காக பணியாற்ற வேண்டும் எனவும் திரு வெங்கய்ய நாயுடு கேட்டுக் கொண்டார் சீனாவுடனான எல்லைப் பகுதியை பாதுகாக்கத் தேவையான அனைத்து தொழில்நுட்ப மற்றும் போக்குவரத்து வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு இந்தோ திபெத்திய எல்லை பாதுகாப்புப் படையினரை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அறிவுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் உள்ள இப்படைப்பிரிவின் தலைமையகத்திற்குச் சென்ற உள்துறை அமைச்சர் சீன எல்லைப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஆயத்தநிலை குறித்து ஆய்வு செய்தார் அப்போது பேசிய அவர் பனி படர்ந்த இமயமலை எல்லையைப் பாதுகாப்பதற்கு நவீன கருவிகளை பயன்படுத்துமாறும் கேட்டுக் கொண்டதாக இந்தோ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கடன் தொகைக்கு ஈடாக பொதுத்துறை வங்கிகளால் இணைத்துக் கொள்ளப்பட்ட சொத்துக்களை இணையதளம் மூலம் ஏலம் விடும் முறையை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மவா சீதாராமன் புதுதில்லியில் நேற்று தொடங்கி வைத்தார்

இதேபோன்ற சொத்துக்களோடு ஒப்பிட்டுப் பார்க்கும் வசதியையும் கொண்டுள்ளது அத்துடன் அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் ஒற்றைச்சாளர முறையில் தகவல்களைப் பெறும் வசதியும் இதில் உள்ளது

ஐந்தாண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்ட இந்த இணையதள சேவை மக்களின் யோசனைகள் மற்றும் ஆழ்ந்த அறிவாற்றலை வெளிப்படுத்துவதற்கான வலிமை வாய்ந்த மையமாக உருவெடுத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் அலுவலக டுவிட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இணையதளத்தை மேலும் பெரிய அளவிலும் உறுதியானதாகவும் சிறப்பானதாகவும் மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது ஜார்க்கண்ட் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சர செயல் தலைவர் திரு ஹேமந்த் சோரன் இன்று பதவியேற்க உள்ளார் ராஞ்சியில் இன்று பிற்பகல் இரண்டுமணியளவில் நடைபெறும் விழாவில் அம்மாநில ஆளுநர் திருமதி திரௌபதி முர்மு பதவிப்பிரமாணம் செய்து வைக்க உள்ளார் அவருடன் காங்கிரஸ் கட்சியின் மாநிலத் தலைவர் திரு ராமேஷ்வர் வோரான் அமைச்சராகப் பதவியேற்பார் என காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது திரு ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பதினோராவது முதலமைச்சராவார் இந்த விழாவில் காங்கிரஸ் மற்றம் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர்

சேலத்தில் செய்தியாளர்கள் முதலமைச்சரிடம் இதுபற்றிய கேள்வி எழுப்பப்பட்ட போது வீடுகளில் தொலைக்காட்சி பெட்டி இல்லாத மாணவர்கள் அவர்களாக விரும்பினால் பிரதமரின் உரையைக் கேட்க பள்ளிகளுக்கு வரலாம் என்றார் எனினும் எந்தவொரு மாணவரும் கட்டாயப்படுத்தப்படவில்லை என்றும் அவர் விளக்கமளித்தார்

நாளை ஏழுமணிக்குத் தொடங்கி மாலை ஐந்துமணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும்

இப்பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பெட்டிகள் மற்றம் வாக்குச்சீட்டுகள் உள்ளிட்ட சாதனங்களை கொண்டு செல்லும் பணி இன்று நடைபெற உள்ளது

இரண்டு கட்டத் தேர்தல்களிலும் பதிவான வாக்குகள் வரும் இரண்டாம் தேதி எண்ணப்படுகிறது ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கடந்த வெள்ளியன்று நடைபெற்ற முதற்கட்ட வாக்குப்பதிவின் போது பல்வேறு காரணங்களால் தேர்தல் ரத்து செய்யப்பட்ட மற்றும் நிறுத்தி வைக்கப்பட்ட வாக்குச்சாவடிகளில் நாளை மறுவாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது துத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் ஒன்றியத்திற்குட்பட்ட வேலன்புதுக்குளம் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பாப்பரம்பாக்கம் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெருமத்தூர்குடிகாடு மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சென்னகரம்பட்டி வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு நடைபெற உள்ளது உள்ளாட்சித் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையில் வெளிப்படைத் தன்மையை நிலைநாட்ட ஏதுவாக வாக்கு எண்ணிக்கை முழுவதையும் கண்காணிப்பு கேமராவில் பதிவு செய்வதுடன் அதனை நேரடி ஒளிபரப்பும் செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஊராட்சித் தலைவர் பதவிக்குப் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் நேற்று தாக்கல் செய்துள்ள இந்த மனு நாளை நீதிபதி திரு வைத்தியநாதன் தலைமையிலான விடுமுறைக்கால அமர்வு முன்பு விசாரணைக்கு வர உள்ளது

எல்லை தாண்டி மீன்பிடித்ததாகக் கூறி இவர்கள் பிடித்துச் செல்லப்பட்டுள்ளதாக எமது ராமநாதபுரம் செய்தியாளர் தெரிவிக்கிறார் இருவரிச்செய்திகள் எகிப்து நாட்டின் சூயஸ் கவர்னரேட் பகுதியில் இரண்டு பேருந்துகள் ட்ரக்குடன் மோதிய விபத்தில் ஒரு இந்தியர் உட்பட ஆறு பேர் உயிரிழந்தனர்

அஸ்ஸாம் ஒப்பந்தத்தின் சாராம்சம் பாதுகாக்கப்பட வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி கேட்டுக் கொண்டுள்ளார்

புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான தேர்வு போட்டியின் மகளிர் பிரிவு இறுதியாட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர்